இன்று ஆய்வு மேற்கொண்டனர்

சட்டத்திற்கு இடைக்கால தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துள்ளது

கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இனி விரிவான செய்திகள் தமிழகத்தில் புயல் மற்றும் மழையினால் பாதிக்கப்பட்ட கடலூர் வேலூர் மாவட்டங்களில் மத்தியகுழுவினர் இன்று ஆய்வு மேற்கொண்டனர் கடலூர் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களை நேரில் பார்வையிட்டு மாவட்ட ஆட்சியர் மற்றும் அதிகாரிகளுடன் பாதிப்புகள் குறித்து அவர்கள் கேட்டறிந்தனர் மாவட்ட கண்காணிப்பு அதிகாரி திரு ககன்தீப் சிங் பேடி மாவட்ட ஆட்சியர் திரு சந்திர சேகர க்கா மூரி ஆகியோர் பாதிப்புகள் குறித்து மத்திய குழுவிடம் விரிவாக எடுத்துரைத்தனர் மத்திய உள்துறை இணை செயலர் திரு அஷிதோஷ் அக்னிகோத்ரி தலைமையில் மத்திய விவசாயிகள் நலத்துறை அதிகாரி திரு மனோகரன் மீன்வளர்ச்சித் துறை இயக்குநர் திரு பால்பாண்டியன் மற்றும் மின்துறை துணை இயக்குநர் திரு ஒ பி சுமன் ஆகியோர் பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிட்டனர் வேலூர் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட சில இடங்களை நேரில் பார்வையிட்ட மத்திய குழுவினர் மாவட்ட ஆட்சியருடன் காணொலி மூலம் எடுக்கப்பட்ட ஆதாரங்களை ஆய்வு செய்தனர் பாதிப்புகள் குறித்த முழு மதிப்பீடு நாளை மாலைக்குள் முடிக்கப்பட்டு அரசுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்று வேலூர் மாவட்ட ஆட்சியர் திருகண்முகசுந்தரம் கூறியுள்ளார்

கடலூர் மாவட்டத்தில் புயல் மற்றும் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி நாளை நேரில் ஆய்வு செய்ய உள்ளார் மழையால் அதிகமாக பாதிக்கப்பட்ட சிதம்பரம் காட்டுமன்னார்கோவில் உள்ளிட்ட பகுதிகளை நேரில் பார்வையிடுகிறார் இதனையடுத்து நாளை மறுநாள் திருவாரூர் மற்றும் நாகை மாவட்டங்களிலும் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் ஆய்வு செய்யவுள்ளார் தமிழகத்தில் மழை வெள்ள பாதிப்பு கணக்கெடுப்பு பணி முடிந்தவுடன் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் நிவாரணம் வழங்கப்படும் என்று உணவுத்துறை அமைச்சர் திரு காமராஜ் தெரிவித்துள்ளார் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டத்திற்குட்பட்ட பாதிக்கப்பட்ட பகுதிளை மாநில அமைச்சர்கள் திரு திரு காமராஜ் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர் அன்பழகன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு காமராஜ் துறைவாரியாக உரிய அலுவலர்களை கொண்டு கணக்கெடுப்பு பணி நடைபெற்று வருவதாக தெரிவித்தார்

அவர் இன்று வெளியிட்ட அறிக்கையில் இந்த ஆணையம் உடனடியாக செயல்பாட்டுக்கு வருவதோடு விரைவில் அதன் பணியையும் தொடங்கும் என்று கூறியுள்ளார் தமிழகத்தில் பல்வேறு துறைகளின் சார்பில் கட்டப்பட்ட கட்டிடங்களை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி காணொலி காட்சி மூலம் இன்று திறந்துவைத்தார்

அவரது குடும்பத்தில் ஒருவருக்கு தகுதியின் அடிப்படையில் அரசுப் பணி வழங்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளதாக திரு எடப்பாடி பழனிசாமி இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளார் வங்கக் கடலில் மன்னார் வளைகுடா அருகே நிலைக்கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வுப்பகுதி தொடர்ந்து அதே இடத்தில் வளிமண்டல சுழற்சியாக நிலைகொண்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் திரு பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார்

தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் நாளை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அவர் தெரிவித்துள்ளார்

தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களின் வீடுகளில் தண்ணீர் தேங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தமிழகத்தில் ஆன்லைன் ரம்மி விளையாட்டுக்கு தடை விதித்து மாநில அரசு பிறப்பித்த அவசர சட்டத்திற்கு இடைக்கால தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துள்ளது அரசின் இந்த உத்தரவை எதிர்த்து ஆன்லைன் விளையாட்டு நிறுவனம் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதி திரு சுப்பையா திரு சரவணன் ஆகியோர் அடங்கிய அமர்வு மனுதாரரின் கோரிக்கையை ஏற்க மறுத்தது

நோய் தொற்றுக்கான பரிசோதனைகளுக்குப் பின் கல்லூரி இறுதி ஆண்டு மாணவர்கள் மட்டும் இன்று வகுப்புகளுக்கு அனுமதிக்கப்பட்டனா் சேலம் மாவட்டத்தில் பெரியார் பல்கலைக்கழகம் மற்றும் இதர கல்லூரிகளில் இறுதி ஆண்டு மாணவர்களுக்கான வகுப்புகள் இன்று தொடங்கின

திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கோவிட் தொற்று காரணமாக நிறுத்தப்பட்ட படகு சவாரி இன்று முதல் செயல்படத் தொடங்கியது சுற்றுலா பயணிகள் முகக் கவசும் அணிந்து தொற்று கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது

மத்தியில் ஆளும் பிஜேபி அரசு வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் என்பதை லட்சியமாக கொண்டு செயல்படுவதாகவும் பீகார் உள்ளிட்ட மாநிலங்களில் வெற்றி பெற்றதைபோன்று தமிழகம் மேற்கு வங்கம் மாநிலங்களில் வெற்றி பெறும் என்று திரு சிவராஜ்சிங் சவுகான் கூறியுள்ளார் மாவட்ட செய்திகள் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் இன்று நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் பெறப்பட்ட மனுக்குளக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்று மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி கூறியுள்ளார் மத்திய அரசின் வேளாண் திட்டங்கள் விவசாயிகளுக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்று மாநிலங்களவை உறுப்பினர் திரு ஆர் வைத்தியலிங்கம் கூறியுள்ளார்

விளையாட்டுச் செய்திகள் இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான மூன்றாவது மற்றும் இறுதி டுவென்டி டுவென்டி கிரிக்கெட் போட்டி நாளை நடைபெறுகிறது சிட்னியில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி பிற்பகல் ஒன்று நாற்பது மணிக்கு தொடங்குகிறது